எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

விநாயக் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்

தமிழகத்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் வீரர் டி மாரியப்பன் ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பிறந்த குழந்தை முதல் மூத்த குடிமக்கள் வரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு காலத்தோடு செய்து வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபீல் கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் கர்ப்பிணித் தாய்மார்கள் மற்றும் முதியோர்களுக்கு ஊட்டச்சத்து மாவினை நேற்று வழங்கிப் பேசிய அவர் பிறக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சஞ்சீவி பெட்டகத்தை அரசு வழங்கி வருவதாக கூறினார்

விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி விநாயகர் ஆலயங்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன

மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலில் நடைபெறும் பூஜைகள் கோவிலின் வலைதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதன் காரணமாக பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வரவேண்டாம் என்று கோவில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது நோய்த் தொற்று காரணமாக இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளிலேயே கொண்டாடுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது வீடுகளில் வழிபடும் விநாயகர் சிலைகளை மட்டும் நீர்நிலைகளில் கரைக்க ச சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பெரிய விநாயகர் சிலைகளை சாலைகளில் வைக்கவோ அவற்றை ஊர்வலமாக எடுத்துக் சென்று கடலில் கரைக்கவோ அனுமதி இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது விநாயகர் சதர்த்தி கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார்

வெங்கைய நாயுடு நோய் தொற்று காரணமாக இந்த ஆண்டு பெரிய அளவில் விழாவை கொண்டாடுவதை அனைவரும் தவிர்க்க வேண்டுமென்றும் சமூக இடைவெளியை பின்பற்றி விழாவை கொண்டாட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் அனைவரும் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ விநாயகர் அருள்புரியட்டும் என்று கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துச் செய்தியில் விநாயகப் பெருமானின் திருவருளால் மக்கள் அனைவரது வாழ்விலும் இன்பம் பெருகி நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார்

தேர்வு மையங்கள் முழுவதும் கிருமி நாசிளி கொண்டு சுத்தப்படுத்தப்படும் என்றும் தேர்வெழுதும்மாணவர்கள் அனைவரும் முகக்கவசும் மற்றும் கையுறைகளை அணிந்து வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தேர்வு மையங்களின் முன்பு கூட்டம் சேராமலும் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்கவும் தேர்வு நடைபெறும்போது மின்விநியோகம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளை அந்த முகமை கேட்டுக் கொண்டுள்ளது

அவர்களது உடல்கள் நேற்று சென்னை வந்து சேர்ந்தன சென்னை விமான நிலையத்தில் மாணவர்களின் குடும்பத்தினரிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன பின்னர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன விமான நிலையத்தில் மாணவர்களின் உடலுக்கு பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல்முருகன் மற்றும் பலர் அஞ்சலி செலுத்தினர் தேசிய பணியாளர் தேர்வு முகமை தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று போட்டித் தேர்வு எழுதும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவித்தனர்

இந்தச் சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையராக இருந்த திரு அசோக் லாவாசா ராஜினாமா செய்ததை அடுத்து அந்தப் பதவிக்கு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி திரு ராஜீவ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்

துஷ்யந்த் சௌதாலா கூறியிருக்கிறார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு ஜெபி நட்டா இன்றும் நாளையும் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள புகழ்பெற்ற மொஹல் கார்டன் பெயரை மாற்றும் திட்டம் ஏதுமில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் நேற்று திடீரென தாக்குதல் நடத்தின

இன்னசென்ட் திவ்யா நேற்று வழங்கினார்

ராமன் கூறியுள்ளார் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா உள்ளிட்ட பல்வேறு விருது பெறுவோரின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் வீரர் டி மாரியப்பன் ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா டேபிள் டென்னிஸ் வீராங்களை மணிக்கா பத்ரா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹாக்கி வீராங்கனை ராணி ஆகியோருக்கும் கேல் ரத்னா விருது வழங்கப்படவள்ளது

மேலும் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் டென்சிங் நார்கே உள்ளிட்ட விருது பெறுவோர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ராம்நாத் கோவிந்த் வழங்கவுள்ளார் இந்நிலையில் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக பாராலிம்பிக் வீரர் மாரியப்பனுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்